பகவியேற்கிறார்

திரு நரேந்திரமோடிக்கும் அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார்

பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர்

நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சராக திரு ஜெகன்மோகன் ரெட்டி இன்று பதவியேற்றுக் கொண்டாா்

இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றதையடுத்து பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மாலை ஏழு மணிக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திரு நநேர்திர மோடிக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்க உள்ளனர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தூதர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் பங்களாதேஷ் இலங்கை மியான்மர் மற்றும் கிர்கிஸ்தான் அதிபர்களும் மொரிஷியஸ் நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகளின் பிரதமர்களும் இதில் அடங்குவர் தாய்லாந்து நாட்டின் சிறப்பு தூதரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாா் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெலங்காளா முதலமைச்சர் திரு சந்திர சேகர ராவ் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் தில்லி முதலமச்சர் திரு அரவிந்த கெஜ்ரிவால் மற்றும் மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் அகில இந்திய வானொலி பிரதமர் பதவியேற்பு நிஷழ்ச்சியை நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது அலைவரிசை ஒன்றிலும் ரெயின்போ பண்பலையிலும் இதனை கேட்கலாம் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இதற்கிடையே அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மாலை நாலரை மணி அளவில் அவரது இல்லத்தில் தேநீர் விருந்து அளித்தார் முன்னதாக இன்று காலை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் தேசபிதா மகாத்மா காந்தி நினைவிடமான ராஜ்காட்டில் மலரஞ்சலி செலுத்தினார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவிடத்திற்கும் சென்ற பிரதமர் பின்னர் தேசிய போர் நினைவு சின்னத்திற்கும் சென்று மலரஞ்சலி செலுத்தினார் ஒற்றுமையயும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கு தேவையான நாட்டின் அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய போர் நினைவகத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் நாட்டின் பாதுனாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பணியின்போது உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை கண்டு நாடு பெருமிதம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகக் கூறப்படுகிறது மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது முன்னதாக கள்நாடக முதலமைச்ச் திரு குமாரசாமி திரு ராகுல்காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்தாா் அப்போது திருமதி சோனியாகாந்தியும் உடனிருந்தார் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவராக தொடர வேண்டுமென்று திரு குமாரசாமி வலியுறுத்தினாா் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மூத்த தலைவா்கள் திரு அகமது படேல் திரு மல்லினா்ஜூன கா்கே திரு திக்விஜய்சிங் ஆகியோா் ஆலோசனை நடத்தினா் மத்திய அரசு தனது அனைத்து பரிவாத்தனைகளையும் டிஜிட்டல் முறை மூலமாகவே செய்து வருகிறது என்று மத்திய நிதித்துறை செயலர் திரு சுபாஷ் சந்திர னா்க் கூறியுள்ளார் புதுதில்லியில் அசோக்செம் உச்சிமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மக்களின் பண பரிவர்த்தனைகளை குறைந்த செலவிலும் நிறைந்த வசதியுடனும் செய்வதற்கு பயன்படுகிறது என்று கூறினார் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பணமாக செலுத்தி வருகிறது என்று திரு சுபாஷ் சந்திர காா்க் தெரிவித்தாா் ஏர்செல் மாக்ஸிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் திரு னா்த்தி சிதம்பரம் ஆகியோனர கைது செய்வதற்கான தடையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு நீதிபதி திரு ஓ பி சைனி இன்று இதற்னான உத்தரவை பிறப்பித்தாா் முன்னதாக இவர்கள் இருவரும் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது வாதிடுவதற்கு சிபிஐ மூன்றுவார காலஅவகாசம் கோரியது இதனையடுத்து கைது செய்வதற்கான இடைக்கால தடையை நீடிக்குமாறு திரு சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார்

சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் திரு ராபாட் வாத்ரா இன்று அமலாக்கப்பிரிவு முன் ஆஜரானார் ஆந்திர மாநில முதலமைச்சராக ஓய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி இன்று பதவியேற்றுக் கொணடார் விஜயவாடாவில் உள்ள விளையாட்டு ஸ்தானம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு நரசிம்மன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாா் தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த பதவியேற்பு விழாவில் ஏராளமன கட்சித் தொண்டர்களும் பொதமக்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்

தமிழகத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு தவா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலூர் திருநெல்வேலி புதக்னோட்டை கோவை சேலம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் மக்களவைத் தேர்தலுக்காக வாக்களிக்க வரிசையில் நின்றிருந்தபோதும் வாக்களித்த பின் வெளியே வந்தபோதும் மாரடைப்பால் இவர்கள் உயிரிழந்ததாகக் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக புகையிலை விளம்பரங்களை வெளியிடும் நிறுவளங்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாசு வலியுறத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புகையிலை ஒழிப்புதினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் தனி உரிமம் பெற வேண்டுமென்ற விதியை கடுமையாக செயல்படுத்த வேண்டுமென்றும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் உள்ள பழமையான இசைக்கருவிகள் அருங்காட்சியகத்தை தில்லிக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

ஆசியாவிலேயே இசைக்கருவிகளுக்கான ஒரே அருங்காட்சியகமாக திகழும் இதை தில்லிக்கு மாற்ற கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி ஆணையம் முயற்சித்து வருவதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சதிஷ்குமார் திருமதி பி டி ஆஷா அமர்வு தற்போதைய நிலையே தொடர வேண்டுமென்று உத்தரவிட்டு வழக்கை வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலுக்கன்குறிச்சி என்ற பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெடிமருந்தில் ஏற்பட்ட உராய்வே இந்த விபத்துக்குக் காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்திற்கு தீயணைப்புப் படையினர் விரைந்து சென்று தீ மேலும் பரவாமல் தடுத்தனர் மாவட்ட செய்திகள் கொடைக்கானலில் மலர் காட்சியை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் கல்லூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

நாமக்கல் விழுப்புரம் னஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது

இந்தியா அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது